கல்விக் கொள்கை நிறைவேற்றும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

தணிக்கவும் இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளன

வில்லியம்ஸ் அதிர்ச்சித் தோல்வியடைந்தார் புதிய இந்தியாவுக்கான தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் விருப்பங்களையும் புதிய கல்விக் கொள்கை நிறைவேற்றும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

புதிய இந்தியாவின் தேவைக்கேற்ப கல்விக் கொள்கை அமைந்துள்ளது என்றும் அவர் கூறினார் குழந்தைகளின் கல்விக்கு மிகவும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நான்கு சுவற்றுக்கள் குழந்தைகள் கல்வி கற்றுக் கொள்ளும் நிலை மாற வேண்டுமென்றும் அவர் கூறினார் எதிர்காலத்தில் மாணவர்களை சிறந்த மனிதராக உருவாக்கும் வகையில் கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் புதிய விஷயங்களை கற்றுக் கொள்ள கல்விக் கொள்கை வாய்ப்புக்களை உருவாக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் புதிய கல்விக் கொள்கைக்காக கடந்த ஐந்து ஆண்டுகளாக உழைத்தும் அந்த பணி இன்னும் நிறைவு பெறவில்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார் புதிய கல்விக் கொள்கையை அனைவரும் ஒன்றிணைந்து செயவ்படுத்த முன்வர வேண்டுமென்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்க்சியில் கவனம் செலுத்தும் வகையில் புதிய கல்விக் கொள்கை அமைந்துள்ளதாக கூறினார் இதன்மூலம் மானவர்கள் அறிவுசார்ந்தவர்களாக உருவாக வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டில் உள்ள பள்ளிக் கல்வி மற்றும் உயர்கல்வித் துறையில் மிகப் பெரிய மாற்றங்களை இந்த கல்விக் கொள்கை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார் அனைத்துக் குழந்தைகளுக்கும் தரமான கல்வி கிடைப்பதை இந்தக் கல்விக் கொள்கை நிச்சுயம் உறுதி செய்யும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இந்திய சீள எல்லையில் விரைவாக படைகளை விலக்கிக் கொள்ளவும் பதற்றத்தை தணிக்கவும் இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளன ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள மாஸ்கோ சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வாங் யீ யை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார் அப்போது இருநாடுகளின் எல்லையில் நிலவும் பதற்றத்தை தணிப்பது குறித்து இருவரும் விவாதித்தனர் தற்போது எல்லையில் நிலவும் சூழ்நிலை இருநாடுகளுக்கும் எந்த வகையிலும் பயனளிக்காது என்று இரு அமைச்சர்களும் ஒப்புக் கொண்டனர் எல்லையில் குவிக்கப்பட்டுள்ள இருநாடுகளின் படைகளும் முறையான இடைவெளியை கடைபிடிப்பதோடு பிரச்சினைகளுக்கு பேச்சுக்கள் மூலம் தீர்வு காணவும் ஒப்புக் கொள்ளப்பட்டது ஏற்கனவே இருநாடுகளுக்கு உள்ள தாவாக்கள் தொடர்பாக மேலும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு எத்தரப்பிலும் அனுமதிக்கக்கூடாது என்றும் இந்தப் பேச்சுக்களின்போது தெரிவிக்கப்பட்டது இருநாடுகளின் தலைவர்கள் மட்டத்திவாள வழிகாட்டுதல்களை பெற்று பிரச்சிளைகளுக்கு பரஸ்பரம் ஒப்புக் கொள்ளும் தீர்வை காணவும் இந்திய சீன வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் சந்திப்பின்போது ஒப்புக் கொள்ளப்பட்டது

தமிழ்நாடு

விரைவாக நோயாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு சிறந்த சிகிச்சையை மருத்துவர்கள் வழங்கியதால் நாடுமுழுவதும் இந்நோய்த் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமான அளவில் குணமடைந்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

பல்வேறு வளர்ச்சித் திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கும் அவர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார் இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுவினருடனும் முதலமைச்சா் கலந்துரையாடுகிறார் தமிழக கேரள நதிநீர் பங்கீட்டு தொடர்பான இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெற்று வருகிறது இந்தக் கூட்டத்தில் தமிழக அரசின் சார்பில் பொதுப்பணித்துறை செயலர் திரு

மணிவாசன் தலைமையில் அதிகாரிகளும் கேரளா சார்பில் அம்மாநிலத்தின் நீர்வள ஆதாரத் துறை செயவர் திரு பி அசோக் தலைமையிலும் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் பாண்டியாறு புன்னம்புழா திட்டம் ஆனைமலை ஆறு நீராறு நல்லாறு சிறுவானி பிரச்சினைகளுக்கு தீர்வு கானும் வகையில் இந்தப் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது

இதன் தொடர்ச்சியாக இன்றைய கூட்டம் நடைபெறுகிறது

பாரதியாரின் நினைவு நாளில் அவரது நாட்டுப்பற்றையும் புகழையும் நினைவு கூறவோம் என்று துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் கனல் பறக்கும் கவிதைகள் மூலம் மக்களிடையே விடுதலை உணர்வை ஊட்டியவர் என்று அவர் புகழாரம் சூட்டியுள்ளார் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் கூடுதலாக மாணவ மாணவிகளை சேர்க்க அனுமதி அளித்து உயர்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது

மும்பை தீவிரவாத தாக்குதல் மற்றும் பதான்கோட் விமான தள தாக்குதல் சும்பவத்தில் தொடர்புடைய தீவிரவாதிகளை பாகிஸ்தான் உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்று இந்தியாவும் அமெரிக்காவும் வலியுறுத்தியுள்ளன தீவிரவாத்திற்கு எதிரான இந்திய அமெரிக்க கூட்டு செயற்குழுவின் கூட்டத்திற்குப் பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் மண்ணிலிருந்து தீவிரவாத செயல்கள் நடைபெறவில்லை என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் அந்நாட்டு அரசு உடனடியாக இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது எல்லைக்கு அப்பாலிலிருந்து துண்டிவிடப்படும் அனைத்து வகையிவாள பயங்கரவாத செயல்களுக்கும் கூட்டறிக்கையில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐநா சபையால் தடை செய்யப்பட்டுள்ள அல்கொய்தா ஐஎஸ்ஐஎஸ் லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஸ் இ முகமது ஹிஸ்புல் முஜாஹிதீன் ஆகிய தீவிரவாத அமைப்புகள் மீது நடவடிக்கை எடுப்பதில் தீவிர கவனம் செலுத்தவும் கூட்டறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானின் கோஸ்ட் மாகாணத்தில் இருசக்கர மோட்டார் வாகனத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த குன்டு வெடித்ததில் நான்கு பேர் உயிரிழந்தனர்

மாகாணத்திற்கு உட்பட்ட சுட்டார் கிராமத்தில் திருமண விழா நடைபெற்றுக் இந்த கொண்டிருந்தபோது குண்டு வெடித்ததாக மாகாண காவல்துறை செய்தி தொடர்பாளர் திரு ஹைதர் அடேல் கூறினார் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு எந்த தீவிரவாத இயக்கமும் பொறுப்பேற்கவில்லை

காவல்துறையினரும் ராணுவத்தினரும் இணைந்து சோதனைச் சாவடியில் பாதுகாப்புப் பணியில் ஈடுபட்டிருந்தபோது அங்கு வந்த தீவிரவாதிகள் அனைவரையும் தப்பாக்கியால் கட்டதாக உள்ளர் செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது அமெரிக்க ஒப்பன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் அரையிறுதியில் அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ் அதிர்ச்சித் தோல்வியடைந்தார்

சாம்பியன் லீக் கால்பந்து போட்டியும் ஒத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒலிம்பிக் பாய்மரப் படகுப் போட்டிக்கான தகுதிச் கற்றில் பங்கேற்பதற்காக தமிழகத்தைச் சே்ந்த விஷ்ணு சரவணன் மற்றும் ரம்யா சரவணன் அபுதாபி செல்லவுள்ளனர் தாமஸ் மற்றும் ஒபோ் கோப்பை பேட்மிண்டன் போட்டிக்கான தேசிய பயிற்சி முகாம் ரத்து செய்யப்பட்டுள்ளது